இன்றுதொடங்கிவைக்கிறார்

இன்றுமுதல் தொடங்குகிறது

பல்வேறுநாடுகளைச் சேர்ந்த இந்ததுறையின் நிபுணர்கள் இதில் பங்கேற்கின்றனர்

தமிழகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி மாநிலஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித்தை இன்றுசந்திக்கிறார்

இத்தொடர்பாக பொதுமக்களின் கேள்விகளுக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துஅவர் பேசினார் நாட்டுமக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பானதடுப்பு அமருந்துகிடைப்பதைமத்தியஅரசுஉறுதிசெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கானவிரிவானதிட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

விவசாயிகளின் நலனைகருத்தில் கொண்டேவேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்தியசிறுபான்மைநலத்துறைஅமைச்சர் திரு

உத்தரபிரதேசத்தில் ராம்பூரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறுகூறினார் இந்தவேளாண் சுட்டங்கள் குறித்து குழப்பத்தைஏற்படுத்தளதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வேளாண் விளைபொருட்களுக்கு இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றிஉரியவிலைகிடைப்பதை இந்தசட்டங்கள் உறுதிசெய்யும் அவர் கூறினார் விவசாயிகளின் நலனைபாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடிஉறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மத்தியில் பிஜேபிதலைமையிலானஅரசுபொறுப்பேற்றபின்னர் விவசாயிகளின் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாகதவறானகுற்றச்சாட்டுகளைஎதிர்க்கட்சிகள் தெரிவித்துவருவதாகமத்தியஅமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் ஜம்முகாஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்திற்குஉட்பட்டவிவசாயிகள் மற்றும் உள்ளாட்சிஅமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் காணொலிக் காட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார்

விவசாயிகளின் வாழ்வாதாரத்தைமேம்படுத்தவேண்டும் என்றநோக்கில் வருவாய் ஆதரவுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டுவருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

பஞ்சாபில் நேற்றுபேரணிஒன்றில் கலந்துகொண்டுஅவர் பேசினார்

அத்தியாவசியபணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கானசிறப்பு புறநகர் ரயில் சேவை இன்றுமுதல் தொடங்குகிறது கோரிக்கையைஏற்று

மாநிலஅரசால் அங்கீகரிக்கப்பட்டஅத்தியாவசியபணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மட்டுமே இந்தரயிலில் பயணம் செய்ய முடியும் என்றுதெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

இந்தசிறப்பு புறநகர் ரயில்சேவையைபயன்படுத்துபவர்கள் முகக்கவசம் அணிவதுஉள்ளிட்டஅரசின் நெறிமுறைகளைமுழுமையாகபின்பற்றவேண்டும் என்றும் தெற்குரயில்வேகேட்டுக் கொண்டுள்ளது

டொளால்டுட்ரம்ப் மருத்துவமனையிலிருந்து இன்றுவீடுதிரும்புவார் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

பெரம்பலூரில் ஹெல்மெட் விழிப்புணர்வுப் பேரணிநேற்றுநடைபெற்றது இணையதளமுன்பதிவின்போது விருப்பத்தின் பேரில் தேர்ந்தெடுக்கப்படும் மொழியே பயணச்சீட்டில் இடம்பெறும் என்றுதெற்குரயில்வேதெளிவுபடுத்தியுள்ளது